வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுவையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு அனுமதிக்காது என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது

நாளைய தேர்தலில் திருமதி மேனகா காந்தி திரு ராதாமோகன் சிங் திரு நரேநத்திர சிங் தோமார் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர்

கடைசிக் கட்ட தேர்தல் என்பதால் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் இத்தொகுதிகளில் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா பகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் மத்தியில் முன்பிருந்த மகா கலப்பட அரசால் பலவீனமாக்கப்பட்ட இந்திய உளவு அமைப்புகளை வாஜ்பாய் அரசுதான் சரிப்படுத்தியதாக கூறினார்

சாம் பிட்ரோடா அலட்சியமாக பேசியிருப்பது அக்கட்சியின் மனப்போக்கையே வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தலைவர் திரு

மத்திய பிரதேசத்தில் முன்னாள் பிஜேபி முதலமைச்சர் திரு சௌஹானின் உறவினர் உட்பட அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் காங்கிரஸ் அரசுதான் ரத்து செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்தியா உறுதிப் பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் வலிமையான பாதுகாப்பான நாடாக இந்திய திகழ்வதற்கு விஞ்ஞானிகளின் கடின உழைப்பே காரணம் எனப் பாராட்டி உள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி யை விமர்ச்சித்து அண்மையில் டைம் பத்திரிக்கையில் வெளியான கட்டுரையை எழுதியவர் பாகிஸ்தானியர் என்றும் பாகிஸ்தானிடம் இருந்து வேறு எதையும் எதிர்ப்பார்க்க முடியாது என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பீத் பத்ரா கூறியுள்ளார் இக்கட்டுரையை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டிவிட்டரில் மறு பதிவிட்டது கண்டிக்கத்தக்கது என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நவஜோத் சித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கு எதிராக வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு பத்ரா கண்டித்தார்

சாம் பிட்ரோடா அலட்சியமாக பேசியதை சித்து ஏன் கண்டிக்கவில்லை என்றும் அவர் வினவினார் மத்தியபிரதேசத்தில் சென்ற மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படுவது தொடர்பாக திரு சித்து விற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த பிப்ரவரி மாதத்தில் உற்பத்தி துறையில் எதிர்மறை வளர்ச்சி ஏற்பட்டு மார்ச்சிலும் அதே நிலை நீடிப்பது குறித்து எஞ்சியுள்ள பிரச்சாரத்திலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பேசப் போவதில்லை என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் தமது எதிராளிகள் குறித்து பொய்களை பரப்புகிறாரே தவிர வேலைவாய்ப்பு விவசாயிகள் பிரச்னை அல்லது பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசுவதே இல்லை என்று டிவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஒடிசா மாநிலம் பாலாசோர் மற்றும் சோரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று புதுடெல்லி புவனேஷ்வர் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலில் திடீர் தீவிபத்து ஏற்பட்ட போதிலும் பயணியர் அனைவரும் அதிருஷ்டவசமாக தப்பினர் ரயிலுக்கு மின்சாரம் வழங்கும் பவர் கார் தீயில் முற்றிலுமாக சேதமடைந்தது பின்னர் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து விபத்து நடந்த இடத்தில் இருந்து ரயில் மீண்டும் புவனேஷ்வருக்கு புறப்பட்டு சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் எந்தவொரு பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள அரசு அனுமதிக்காது என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

தற்போது தமிழகத்தின் விழுப்புரம் பகுதியிலும் புதுச்சேரியிலும் ஹைட்ரோ கார்பன் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாக தகவல் வந்துள்ளபோதிலும் இது அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல என்றும் இதுகுறித்து மத்திய அரசிடம் இருந்தோ பெட்ரோலியத் துறையிடம் இருந்தோ கடிதம் எதுவும் வரவில்லை என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் அதிகாரப்பூர்வ தகவல் வந்தால் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரை சந்தித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க வலியுறுத்தப்படும் என்றும் அல்லது இதுதொடர்பாக நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் அவர் கூறினார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மக்களுக்கு எதிரானது என்பதால் புதுவையில் இத்தகைய திட்டங்களை அனுமதிப்பது இல்லை என்ற அரசின் நிலைப்பாடு மாறாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

மறுதேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி பேட் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் இன்று இந்த வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன வாக்குச் சாவடியில் கழிப்பறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவுப்பாதை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன வாக்குச் சாவடியை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது

குற்றவாளிகள் மீது வனவளச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தகைய பறவைகளை விற்பதும் வாங்குவதும் சட்டப்படிக் குற்றம் என்பதால் பொதுமக்கள் இத்தகைய பறவைகளை வாங்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்

ஐபிஎல் கிரிக்கெட்டில் நாளை ஐதராபாத்தில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதவுள்ளன

ஒடிசாவின் புகழ்பெற்ற ஜகநாதர் கோவில் மற்றும் கோனார்க் சூரியநார் கோவிலில் ஃபானி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் உயர்நிலை அதிகாரிகள் குழு ஒன்று நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு செய்து வருகிறது